இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் திரு ப பெஞ்சமின் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

செங்கோட்டையன் தமிழகத்தில் மக்களவை தேர்தல் வருவதற்கு அனைத்து பள்ளிகளுக்கும் தேர்வு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

ம் ம் ம் ம் ம அன்பழகன் தென்பெண்ணை ஆற்றின் உபரிநீரை ஏரிகளுக்கு நிரப்பும் எண்ணேகோல் புதூர் தும்பலஹள்ளி நீர்பாசன திட்டத்திற்கான அரசாணை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்திருக்கிறார்

திருவாரூரில் கஜாபுயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரண பணிகளை மேற்கொள்ளவே காலஅவகாசம் கேட்கப்பட்டதாக கூறியஅவர் தேர்தலை சந்திக்க அஇஅதிமுக எப்போதுமே தயாராக இருப்பதாக எடுத்துரைத்தார்

துரைக்கண்ணு இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் பேருந்துகளை பாதுகாப்பாக இயக்குமாறு ஓட்டுநர் மற்றும் நடத்துநர்களிடம் அறிவுறுத்தினார்

அண்ணாதுரை உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

பேருந்து நிலையங்களில் உள்ள கழிவறைகளை சுகாதாரமாக பேண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கே ராஜாமணி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

நாளை நடைபெறும் இறுதிநாள் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு

மக்களவை தேர்தல் விரைவில் நடைபெறஉள்ள நிலையில் கட்சியின் நிலைப்பாடு குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது மேலும் தலித் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பொது பிரிவினருக்கான மத்தியஅரசின் சமூகநீதிக்கான அணுகுமுறை குறித்தும் இதில் விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது விவசாயிகள் உட்பட ஏழை எளிய மக்களுக்கான அரசின் நலத்திட்டங்கள் பொருளாதார வளர்ச்சி குறித்தும் இதில் விவாதிக்கப்படுகிறது

முதல்நாள் விழா இளையோர் விழாவாக நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலிமூலம் கட்சி நிர்வாகிகளுடன் பேசுகையில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் கலாச்சாரத்தை பின்பற்றி பழைய நண்பர்களை வரவேற்க தயாராக இருப்பதாக கூறிய பின்னணியில் திரு ஸ்டாலின் இவ்வாறு பதிலளித்துள்ளார் வாஜ்பாயி உருவாக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆரோக்கியமான கூட்டணி என்று சுட்டிக்காட்டிய திரு ஸ்டாலின் ஆனால் தற்போது தமிழக உரிமைகள் பறிக்கப்படுவதாக குறைகூறினார்

சில பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படவேண்டி இருப்பதால் திட்டமிட்டபடி செலுத்த மாதத்திற்குள் இதனை விண்ணில் அடுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்